நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

சீனாதனதுபடைகளைவிலக்கிக்கொள்ளவேண்டும்என்று இந்தியாவலியுறுத்திஉள்ளது

வங்கிக்கடன்கள்மீதானவட்டிவசூலிப்புபிரச்னைக்குதீர்வு காண்பதுதொடர்பாக வங்கிகள்மற்றும்வங்கிகள்அல்லாதநிதிநிறுவனங்களின் தலைமைஅதிகாரிகளுடன் நிதியமைச்சர்திருமதிநிர்மலாசீதாராமன்ஆலோசனைந டத்தினார்

நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் அமெரிக்க இந்தியகொள்கைமற்றும்பங்கேற்றல்அமைப்பின்மூன் றாவதுவருடாந்திரஉச்சிமாநாட்டில் காணொளிவாயிலாகபிரதமர்திரு நரேந்திரமோடிசிறப்பு ரைஆற்றினார் இந்தியாசாதாரணச்சந்தையாகஇருப்பதில்இருந்து உலகஅளவிலானஉற்பத்திமையமாகமாறுவதற்குசுயச் சார்புஇந்தியாதிட்டம்வழிவகுக்கும்என்றுஅவர்குறிப்பிட் டார் ஒவ்வொருகாலகட்டத்திலும்உலகநன்மைக்காகஇந்தியா அக்கறைகாட்டிவந்திருக்கிறது

சர்வதேசவிற்பனைச்சந்தைஎன்பதுபணத்தின்அடிப்ப டையில்மட்டுமின்றி நம்பிக்கையின்அடிப்படையில்மாறவேண்டும்என்பதை தொற்றுபாதிப்புஉணர்த்திஉள்ளதாகவும்அவர்தெரிவித் தார் இந்தியாவில்பொதுத்துறைமற்றும்தனியார்துறைகளில் ஏராளமானமுதலீட்டுவாய்ப்புகள்உள்ளனஎன்றும் பொருளாதாரமற்றும்சமூகநலத்துறைகளில்இந்தவர்த்த கவாய்ப்புகள்இருப்பதாகவும்பிரதமர்தெரிவித்தார் நிலக்கரி சுரங்கம் ரயில்வே பாதுகாப்பு விண்வெளிமற்றும்அணுசக்திதுறைகளில்முதலீடுசெய்வ தற்குபுதியவாய்ப்புகள்ஏற்படுத்தப்பட்டுஉள்ளதாகவும்பி ரதமர்தெரிவித்தார் இந்தியாவில்தற்போதுவெளிப்படையானமற்றும்சரியாக கணிக்கக்கூடியவரிமுறைகள்பின்பற்றப்படுகிறது

என்ற ஒரேவரி விதிப்புமுறை செயல்படுத்தப்படுவ தையும்பிரதமர்தனதுஉரையில்குறிப்பிட்டார் உலகின்மிகப்பெரியவீட்டுவசதித்திட்டங்கள்இந்தியாவி ல்செயல்படுத்தப்பட்டுவருகிறது புதுப்பிக்கத்தக்கஎரிசக் திவிரிவுபடுத்தப்பட்டுள்ளதுஎன்றுஅவர்தெரிவித்தார் ரயில் சாலைமற்றும்விமானப்போக்குவரத்துஇணைப்புகள்அதி கப்படுத்தப்பட்டுஉள்ளதாகவும்அவர்தெரிவித்தார்

தொற்றுபரவாமல்தடுப்பதற்குமுகக்கவசம்அணிதல்உள் பட்சுகாதாரமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைஎடுத்தநாடுக ளில்இந்தியாமுதன்மையாகவிளங்குகிறதுஎன்றும்அவர் தெரிவித்தார் எல்லையில்விரைவாகஅமைதியைஏற்படுத்துவதற்கு சீனாதனதுபடைகளைவிலக்கிக்கொள்ளவேண்டும்என்று இந்தியாவலியுறுத்திஉள்ளது தில்லியில்செய்தியாளர்களிடம்பேசியவெளியுறவுதுறை செய்திதொடர்பாளர்திரு அனுராக்ஸ்வீவத்சவா ராணுவம்மற்றும்தாதரகமட்டத்திலானபேச்சுவார்த்தைக ளின்மூலமேதீர்வுஏற்படுத்தமுடியும்என்றுதெரிவித்தார் அமைதியானமுறையில்பேச்சுவார்த்தைநடத்தி அனைத்துபிரச்னைகளுக்கும்தீர்வுகாண்பதில்இந்தியாஉ றுதியாகஇருப்பதாகவும்அவர்குறிப்பிட்டார் எல்லையில்கடந்தநான்குமாதங்களாகசீனா தங்கள்நிலைகளைமாற்றிக்கொண்டேஇருந்ததால்தான் தற்போதையபிரச்னைகள்ஏற்பட்டுள்ளதாகவும்அவர்தெ ரிவித்தார் சீனாவின்அந்தநடவடிக்கைகள் இருதரப்புஒப்பந்தங்களைமீறியசெயல்என்றும்அதன்கா ரணமாகஎல்லையில்பலஆண்டுகளாகநிலவிவந்தஅமை திக்குபங்கம்ஏற்பட்டுள்ளதாகவும்அவர்தெரிவித்தார் இருநாட்டுவெளியுறவுஅமைச்சர்கள்மற்றும்சிறப்புபிரதி நிதிகள்மட்டத்தில்எடுக்கப்பட்டமுடிவுகளைஇருதரப்பிலு ம்முறையாகபின்பற்றவேண்டும்என்றும்அவர்குறிப்பிட் டார் இருதரப்புராணுவஅதிகாரிகள்மட்டத்தில்தொடர்ந்துபேச் சுவார்த்தைநடைபெற்றுவருவதாகவும்அவர்தெரிவித்தா ர் வங்கிக்கடன்கள்மீதானவட்டிவசூல்பிரச்னைக்குதீர்வுகா ண்பதுதொடர்பாகவங்கிகள்மற்றும்வங்கிகள்அல்லாதநி திநிறுவனங்களின்தலைமைஅதிகாரிகளுடன்நிதியமை ச்சர்திருமதிநிர்மலாசீதாராமன்ஆலோசனைநடத்தினார் காணொலிவாயிலாகநடைபெற்றஇந்தஆலோசனைகூட் டத்தில் தொற்றுகாலத்தில்வசூலிக்கப்படவேண்டியகடன்களுக் கானவட்டிப்பிரச்னைக்குவிரைவில்தீர்வுகாணவேண்டும் என்று அவர்வலியுறுத்தினார் வட்டிசெலுத்துவதற்கானசலுகைகாலம்முடியும்போது கடன்பெற்றவாடிக்கையாளர்களுக்குஉதவிபுரியும்வகை யில்வங்கிகள்செயல்படவேண்டும்என்றுஅவர்வலியுறுத் தினார்

மாவட்டங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்தும் மாநிலத்திற்குள்ளான ரயில் போக்குவரத்தும் வரும் ஏழாம் தேதி தொடங்க உள்ளதால் அது தொடர்பாகவும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் தமிழகத்திற்குள் வரும் ஏழாம் தேதி முதல் மொத்தம் ஒன்பது சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை சென்ட்ரலிலிருந்து கோயம்புத்தூர் இடையே மூன்று ரயில்களும் சென்னை திருச்சி இடையே ஒரு ரயிலும் தினசரி இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மயிலாடுதுறை இடையே ஐன் சதாப்தி விரைவு ரயில் செவ்வாய்கிழமை தவிர இதர நாட்களில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்பவர்கள் மட்டுமே இந்த ரயில்களில் பயணம் செய்ய அமைதிக்கப்படுவார்கள் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இரண்டு ரயில்களும் காரைக்குடி மற்றும் தூத்துக்குடிக்கு ஒரு ரயிலும் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

ராஜேஷ்பூஷண்தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்றமழைக்காலக்கூட்டத்தொடரில்கேள்விநேர ம்அனுமதிக்கப்படும்என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

கேள்விநேரம்ரத்துசெய்யப்படுவதற்குஎதிர்க்கட்சிகள்எதி ர்ப்புதெரிவித்தன தற்போதுஇந்ததொடரில்தினமும்அரைமணிநேரம்மட்டு ம்கேள்விநேரமாகஎடுத்துகொள்ளப்படும்என்றும்நட்சத்தி ரக்குறியிடப்படாதகேள்விகள்மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும்மக்களவைச்செயலகசெய்திக்குறிப்பில்தெரிவிக் கப்பட்டுள்ளது

மத்தியபாதுகாப்புஅமைச்சர்திரு

இந்தசந்திப்பின்போதுஇருநாட்டுராணுவஒத்துழைப்புமற் றும்வர்த்தகஉறவுகள்குறித்துவிவாதிக்கப்பட்டது மூன்றுநாள்பயணமாகரஷ்யாவுக்குசென்றுள்ளதிரு ராஜ் நாத்சிங் இன்றுமாஸ்கோவில்நடைபெறும்ஷாங்காய்ஒத்துழைப்பு கூட்டமைப்புநாடுகளின்பாதுகாப்புஅமைச்சர்கள்மாநாட் டில்பங்கேற்கவுள்ளார் பயங்கரவாதம்மற்றும்பிரிவினைவாதத்தைகட்டுப்படுத் துவதுஉள்ளிட்டபிராந்தியபாதுகாப்புசவால்கள்குறித்துஅ ந்தமாநாட்டில்விவாதிக்கப்படஉள்ளது பெய்ஜிங்கில்இந்தியதாதரகஅலுவலகத்திற்குசீனவெளி யுறவுதுணைஅமைச்சர்திரு

இந்தியதாதரகஅலுவலகத்தில்வைக்கப்பட்டுள்ளமறைந் தபிரணாப்முகர்ஜிபடத்திற்குபலரும்மலர்தூவிஅஞ்சலி செலுத்தினர்